பிரதமர் திரு

வைபவ் உச்சிமாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார்

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு கீழுள்ள திருவுருவ படத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயகுமார் திரு திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் கே

அன்பழகன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என்

இந்நிலையில் தமிழக அரசின் தடையை மீறி திருவள்ளூர் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தி மு க தலைவர் திரு

க ஸ்டாலின் கலந்து கொண்டார்

திருச்சி ரயில் நிலையம் எதிரே உள்ள கதர் அங்காடியில் தீபாவளி கதர் சிறப்புத் தள்ளுபடி விற்பனையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர்

பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்து பேசிய திருமதி

இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தகிராம சபைக்கூட்டங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது சாத்தியமில்லை என்பதால் இக்கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார்

யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் மண்டல பொது மேலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசியஅவர் ரயில்களின் தேவை அதிகமுள்ள பகுதிகளில் குளோன் ரயில்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றார்

பேல் நடால் இத்தாலியின் ஸ்டீபனோ டிராவ்லிங்கா வையும் எதிர்கொள்கின்றனர் மகளிர் ஒற்றையர் ஆட்டங்களில் ருமேனியாவின் சைமனோ ஹேலப் அமெரிக்காவின் அனிசீமோவா உடன் மோதுகிறார் மற்றொரு ஆட்டத்தில் உக்ரைனின் எலினோ ஸ்வெட்டோலினா செக் குடியரசின் அலெக்சான்ட்ரோவா வை எதிர்கொள்கிறார்